நரேந்திர மோடி ஜோத்பூரில் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார்

ஆயுதப்படைகளின் துணிச்சல் வல்லமை மற்றும் தியாகத்தை காட்சிப்படுத்தும் விதமாக முப்படைகளின் சாதனை விளக்கத் திருவிழாவாக இது நடைபெறவுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் துல்லிய தாக்குதல் தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார் பின்னர் முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்கும் மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றுகிறார் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர் இதேபோல் நாடுமுழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன

குரிய பிரகாஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் லோக்பால் சுட்டத்தின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை இந்தக் குழு தெரிவு செய்யும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தொற்றுநோய்கள் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான தொடர் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் டெங்கு காய்ச்சல் தடுப்புப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகளை அணகுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் மருத்துவரின் பரிந்துரையின்றி எந்தவொரு மருந்தையும் அவர்களாகவே உட்கொள்ளக்கூடாது என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு

கோயம்பேடு தாம்பரம் அண்ணாநகர் ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு சிறப்புப் பேருந்துகள் இயக்கப்படவிருப்பதாகவும் திரு விஜயபாஸ்கர் கூறினார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பான அளவில் இருக்குமென்று வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக வருவாய் துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் காலங்களில் மேற்கொள்ளபட வேண்டிய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனைகள் மாவட்ட நிர்வாகங்குளக்கு வழங்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் கூடுதல் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் மேற்கொள்ளபட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுக்கு அறிவறுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்

தென்காசி ஜவஹர் கூறியுள்ளார்

கருவூல செயல்பாடுகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஒய்வூதியதாரர்களுக்கு இந்த திட்டம் மிகுந்த பலனளிக்கும் என்றும் திரு தென்காசி ஜவஹர் கூறினார் சட்டப்பேரவை முன்கூட்டியே கலைக்கப்பட்டால் சும்பந்தப்பட்ட மாநிலத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக தேர்தல் ஆணையம் மத்திய அமைச்சரவை செயலகத்திற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைக்கால அரசு புதிய திட்டங்களை அறிவிப்பதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ரயில் மற்றும் ரயில் நிலையங்களை முறையாக பராமரிக்காத அதிகாரிகள்மீது துறை ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ரயில்வே பொது மேலாளருக்கு உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு

சுப்பிரமணியம் நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார் ரயில் மற்றும் ரயில் நிலையங்களின் தூய்மைப் பணிகள் குறித்து புகார் தெரிவிப்பதற்காக தனி தொலைபேசி என் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தூய்மை இந்தியா இயக்கம் வேலூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

இந்த திட்டத்தின் மூலம் தூய்மை பராமரிக்கப்படுவதாக பயனாளிகள் தெரிவித்தனர்

நெதர்லாந்தில் பெரிய அளவிலான தீவிரவாத தாக்குதலை நடத்தவிருந்த ஏழு பேரை அந்நாட்டு பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர் மாலியில் நேற்று நேரிட்ட குண்டுவெடிப்பு சும்பவத்தில் அந்நாட்டு பாதுகாப்புப் படை வீரர்கள் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஈரான் நாட்டில் அணு ஆயுதங்கள் ரகசியமாக பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது ஜம்மு கஷ்மீரில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில காவல்துறையினர் நேற்று ஸ்ரீநகரில் ஆலோசனை நடத்தினர்

எல்லைப் பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநராக திரு

திருவாரூர் மாவட்டத்திற்குட்பட்ட கடைமடைப் பகுதிகளில் நீர்வரத்து குறித்து பொதுப்பணித் துறை கூடுதல் செயலர் திரு

கோலாலம்பூரில் இந்தியா இந்தோனேஷியா இடையே நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டம் ட்ராவில் முடிவடைந்தது இதனையடுத்து கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் இரு அணிகளும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன

ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது